எந்திரங்களை பயன்படுத்துவது தொடரும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார்

ஒன்றாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வெங்கையா நாயுடு இன்று மாலை உரையாற்றுகிறார்

இனி விரிவான செய்திகள் அனைத்து தரப்பினின் கருத்துக்களையும் கேட்டறிய திறந்த மனதோடு இருப்பதாகவும் ஆனால் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிச் செல்லும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களும் எந்த சின்னத்தில் வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் கருவி பொருத்தப்படுவதும் தொடரும் என்று அவர் கூறினார் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக அண்மையில் கூறப்பட்ட மாற்றுக்கருத்துக்கள் தரதிருஷ்டவசமானவை என்றும் அவர் தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவரும் எளிதாக அணுகக் கூடியதாக தேர்தல்களை மாற்றுவது என்பது குறித்து புதுதில்லியில் நடைபெறும் சா்வதேச கருத்தரங்கில் திரு கனில் அரோரா இன்று உரையாற்றினார் தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த கருத்தரங்கிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது பங்களாதேஷ் பூட்டான் கஜக்ஸ்தான் மாலத்தீவுகள் ரஷ்யா இலங்கை ஆகிய நாடுகளின் தேர்தல் அமைப்புகளும் மூன்று சா்வதேச நிறுவனங்களும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுள்ளன தேர்தல் நிர்வாகத்தில் ஒத்துழைப்பது தொடர்பாக பூட்டான் தேர்தல் ஆணையத்துடன் இந்திய தேர்தல் ஆணையம் புரிந்துணா்வு ஒப்பந்தத்தை இந்த கருத்தரங்கின்போது புதுப்பித்துக் கொண்டது நாட்டில் மக்களுக்கு உகந்த நடைமுறைகளை உருவாக்குவது தமது அரசின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாராமதி கட்சிரோலி ஹிங்கோலி நான்டெட் நந்தர்பாத் ஆகிய மக்களவை தொகுதிகளை சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி ஊழியர்களுடன் காணோலி காட்சி மூலம் பிரதமர் நேற்று மாலை கலந்துரையாடினார் நடைமுறைகளும் செயல்பாடுகளும் மக்களுக்கு முதன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் அதேசமயம் தொழில்நுட்ப ரீதியில் நவீனமானதாகவும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பதாகவும் அவை இருக்க வேண்டும் என்றார் தமது அரசு சாமானிய மக்களின் நலன்களை மனதில் கொண்டும் அவர்களின் வாழ்க்கை எளிதாக இருப்பதற்கு ஏற்பவும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியை குறை கூறி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தனிநபர் மற்றும் குடும்ப விருப்பங்களுக்கு ஏற்ப முடிவெடுக்கும் கட்சி அல்ல பிஜேபி என்று உறுதிபட தெரிவித்தார் ஊழியர்களின் கருத்துகளுக்கு ஏற்ப பிஜேபி முடிவுகளை எடுக்கிறது என்றும் ஜனநாயக மரபுகளை உண்மையாகவே பின்பற்றும் ஒரே கட்சி பிஜேபிதான் என்றும் அவர் கூறினார்

இந்த பணியிடங்கள் இரண்டு கட்டங்களாக நிரப்பப்படவுள்ளன

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விவரித்த ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பத்து சதவீத பணியிடங்கள் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பிரிவினரை கொண்டு நீரப்பப்படும் என்றார்

பெண் குழந்தைகளுக்கு அதிகாரமளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கல்வி அளிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டபின் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாக சமூக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த திட்டம் தொடக்கப்பட்டதன் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் மத்தியில் தற்போதுள்ள அரசு மேற்கொண்ட பல்வேறு முன் முயற்சிகள் காரணமாக ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் குழந்தைகளின் பாலின விகிதத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார்

சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு இன்று நிறைவுரையாற்றுகிறார் முன்னதாக நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையை மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் அப்போது பேசிய அமைச்சர் ரானுவ தளவாட உற்பத்தியில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அன்னிய நேரடி முதலீடுகளை ஈப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

மாணவர்களும் சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பும் முதல் முறையாக இணைந்து கலாம்சாட் செயற்கைகோளை வடிவமைக்கப்பட்டுள்ளன

இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய கலாம்சாட் இயக்குநர் டாக்டர் புரீமதி கேசன் இதன் மூலம் இந்திய விண்வெளி திட்டத்துடன் இணைந்து செயல்பட மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார் பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பயன்பாட்டிற்காக மைக்ரோசாட் ஆர் செயற்கைகோள் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பாகிஸ்தானில் செயவ்பட்டு வரும் ஃபவாஹ் இ இன்சானியாத் என்ற தீவிரவாத அமைப்பிடமிருந்து நிதிபுதவி பெற்றதான வழக்கில் நாடு முழுவதும் எட்டு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியுள்ளது தில்லி உத்திரபிரதேச மாநிலம் கோண்டா ராஜஸ்தானில் சிக்கார் ஜெய்பூர் குஜராத்தில் வல்சாத் சூரத் கேரளாவில் காசர்கோடு ஆகிய இடங்களில் சோதனைகள் நடைபெற்றதாக புலனாய்வு முகமை தெரிவித்தள

இந்த வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்ற குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் பெரிய சதி குறித்த ஆதாரங்களை திரட்டுவதற்கும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது தென் அமெரிக்க நாடானா வெனிசுவேலா வின் இடைக்கால அதிபராக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஜூவான் ஹைடோவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் அங்கீகரித்திருப்பதை அடுத்து அந்நாட்டுடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வதாக வெளிகவேலா அதிபர் திரு நிக்கோலஸ் மதுரோ அறிவித்துள்ளார்

அமெரிக்கா ஆட்சிக் கவிழ்ப்புக்கு முயற்சி செய்வதாக திரு மதுரோ குற்றம்சாட்டியுள்ளார் வெனிசுவேலாவில் நடைபெற்ற தேர்தல் முறைப்படியானது அல்ல என்று சுர்வதேச சமூகத்தால் கருதப்பட்ட நிலையில் இம்மாத தொடக்கத்தில் இரண்டாவது முறையாக திரு மதுரோ அதிபராக பொறப்பேற்றார் இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான திரு ஹைடோ ஆயிரக்கணக்கான மக்களின் ஆதரவு தமக்கு இருப்பதாகக் கூறிஇடைக்கால அதிபராக தம்மை தாமே அறிவித்துக் கொண்டாா்

நிலைமையை உள்ளிப்புடன் கவனித்து வருவதாக ஐ நா செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள சுந்தர்பானி ரானுவ முகாம்கள் அருகே இன்று காலை பாகிஸ்தான் துருப்புகள் சண்டை நிறுத்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது பாகிஸ்தான் துருப்புகள் பீரங்கி தூக்குதல்கள் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன எல்லைக்கட்டுப்பாடு கோட்டின் அருகே பாதுகாப்புப் பனியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் இதற்கு தக்க பதிலடி கொடுத்து பாகிஸ்தான் தப்பாக்கிச்சூட்டை நிறுத்தினர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டி டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்படுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது அவருக்கு பதில் வேறு வீரர் அனியில் இணைக்கப்படவில்லை என்றும் தலைமை பொறுப்பை ரோஹித் சர்மா ஏற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக விராட்கோவிக்கு பணிச்கமை அதிகரித்திருப்பதாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட அவருக்கு போதிய அளவு ஓய்வு அளிப்பது அவசியம் என்றும் தெரிவுக்குழு கருதியதாகவும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்தியா நியுசிலாந்து இடையே ஐந்து போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது